நரேந்திரமோடிகூறியுள்ளார்

ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார்

இரண்டாம் ஆண்டுமாணவர்களுக்குநடப்பு பருவத் தேர்விலிருந்துவிலக்களிக்கப்பட்டுள்ளது

உதயகுமார் தெரிவித்துள்ளார் நாடுமுழுவதும் நாள்தோறும் ஒருவட்சும் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்படுவதாகபிரதமர் திரு நரேந்திரமோடிகூறியுள்ளார்

ஆயிரக்கணக்கானமக்களுக்குவேலைவாய்ப்பும் கிடைக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் தனிநபர்களின் தகவல்களைபாதுகாக்க விரைவில் சுட்டம் இயற்றப்படும் என்றுமத்தியதகவல் தொழில்நுட்பத் துறைஅமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார்

செயற்கைநுண்ணறிவு சாதனங்கள் சமூகத்தில் மிகப் பெரியமாற்றங்களைஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார்

உலகமுதலீடுகளைஈர்ப்பதற்கு இந்தியாவுக்கானஉற்பத்தி இயக்கம் என்றபிரதமர் திரு நரேந்திரமோடியின் திட்டத்தையும் அவர் தனதுஉரையில் குறிப்பிட்டார் தேசியஒலிபரப்பு நாள் இன்றுகொண்டாடப்படுகிறது

அகில இந்தியவானொலி தகவல்களைமக்களுக்குவழங்குவதோடு அவர்களுக்குகல்விஅறிவையும் பொழுதுபோக்குகுறித்தநிகழ்ச்சிகளையும் வழங்கிவருகிறது இந்நாளைமுன்னிட்டு மத்தியதகவல் ஒலிபரப்புத் துறைஅமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் மக்களுக்குவாழ்த்துக்களைதெரிவித்துள்ளார் நாட்டுமக்கள் பொழுதுபோக்குமற்றும் செய்திகளைஎளிதாகஅறிந்துகொள்வதற்கானஒரேசாதனமாகவானொலிதிகழ்வதாகவும் அவர் கூறியுள்ளார் விடுதலைப் போராட்டதலைவர்கள் லோக்மான்யபாலகங்காதரதிலகர் மற்றும் சந்திரசேகர் ஆஸாத் பிறந்தநாளைமுன்னிட்டுஅவர்களுக்குபிரதமர் ஆகியோரின் நரேந்திரமோடி திரு புகழஞ்சலிசெலுத்தியுள்ளார் உள்துறைஅமைச்சர் திரு அமித் ஷா விடுத்துள்ளட்விட்டர் செய்தியில் இந்தியவிடுதலைப் போராட்டத்திற்கு புதியதிசையைகாட்டியவர் திலகர் என்றுகூறியுள்ளார் சுயராஜ்யம் எனதுபிறப்புரிமைஎன்றமுழக்கத்தின் மூலம் மக்களைசுதந்திரப் போராட்டத்தோடு இணைத்தவர் அவர் என்றும் அவர் கூறியுள்ளார் சுயசார்பு பொருளாதாரம் கல்விஆகியவற்றுக்காககுரல் கொடுத்தவர் திலகர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் துணிச்சல் தேசப்பற்று தியாகம் ஆகியவற்றுக்குபெயர்பெற்றவர் சந்திரசேகர் ஆஸாத் என்றும் அவரதுபிறந்தநாளில் புகழஞ்சலிசெலுத்துவதாகவும் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார்

பிரகாஷ் ஜவ்டேகரும் புகழாரம் சூட்டியுள்ளார்

மாதிரிகள் பரிசோதித்துப் பார்க்கப்பட்டதாக நேற்றுமட்டும் இந்தியமருத்துவஆராய்ச்சிக் குழுமம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் உள்ளகலைமற்றும் அறிவியல் பட்டப் படிப்பு பயிலும் முதலாமாண்டுமற்றும் இரண்டாம் ஆண்டுமாணவர்களுக்கு நடப்பு பருவத் தேர்விலிருந்துவிலக்களிக்கப்பட்டுள்ளது

பல்கலைக் கழகமானியக் குழு மற்றும் அகில இந்தியதொழில்நுட்பகல்விக்குழுஆகியவற்றின் வழிகாட்டுதல்படி மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் இதுதொடர்பானவிரிவானஒருஅரசாணையைஉயர் கல்வித்துறைவிரைவில் வெளியிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

உதயகுமார் தெரிவித்துள்ளார் சென்னைதிருவிகநகர் மண்டலத்தில் நோய்த் தடுப்புப் பணிகள் குறித்து இன்றுஅதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தியபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

சத்யப்பிரதாசாஹூ தெரிவித்துள்ளார் குடியாத்தம் திருவொற்றியூர் தொகுதிகள் காலியாகஅறிவிக்கப்பட்டுள்ளநிலையில் அத்தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறவிருந்தநிலையில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது